நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

ஏற்றுமதி திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீ தாராமன் கூறியுள்ளார்

தூய்மை நிலவரங்களை ஆய்வு செய்தார்

இளைஞர்கள் இந்தியாவிற்காகவும் மனித குலத்திற்காகவும் புதுமைகளை அதிகம் படைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

தூய எரிசக்தி நீர் சேமிப்பு ஊட்டசத்து குறைபாடு கழிவுப்பொருள் மேலாண்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு புதுமையான திர்வுகளைக் கண்டுபிடிக்க தொழில்நுட்பம் பயின்ற இளைஞர்களால் முடியும் என்றும் கூறினார் புதுமைகள் தொழில்துறையை விட ஆய்வகங்கள் மற்றும் மாணவர்களிடம் இருந்தே அதிகம் வெளியாவதையும் பிரதமர் கட்டிக்காட்டினார் உலக அளவில் இந்தியாவின் வர்த்தக முக்கியத்துவத்தை மேம்படுத்தியதில் ஜ்ஜடி உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மூலமாக நாட்டை கட்டியமைத்தல் என்னும் கருத்தே உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்துதான் வந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் ஐஐடி உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சியிலும் ஸ்டார்ட் அப் தழலின் மேம்பாட்டிலும் முக்கிய பங்காற்றி வருவது பெருமைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐஐடி உயர்கல்வி நிறுவனங்களின் வெற்றியைத் தொடர்ந்தே நாட்டின் பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதாகவும் ஐஐடி மாணவர்களைப் பார்த்து மற்றவர்கள் பெற்ற உணர்வுக்கம் காரணமாகவே இந்தியா உலகின் மிகப் பெரிய தொழில்நுட்ப மனிதவள நாடாக மேம்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் தொடர்ந்து ஐஐடி பாம்பே உயர்கல்வி நிறுவனத்தின் புதிய கட்டிடங்களையும் அவர் தொடக்கி வைத்தார் தரமான பாதுகாப்பு உற்பத்திப் பொருட்களுக்கு உலக அளவில் அதிக தேவை இருப்பதால் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் ஏற்றுமதி திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சிதாராமன் கூறியுள்ளார் இன்று அலிகாரில் உத்தரபிரதேஷ் பாதுகாப்பு உற்பத்தி நெடும்பாதையின் முதல் பிரிவை தொடக்கி வைத்து பேசிய அவர் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் இந்நிறுவனங்களின் உற்பத்திப் பொருட்கள்

உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் முப்படைத் தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரபிரதேச அரக நடத்திய முதலீட்டாளர் மாநாட்டில் பிரதமர் திரு

ஒன்றரை கோடி ருபாய் வரை ஆண்டு விற்பனை உள்ளவர்களும் காலாண்டு அடிப்படையில் விற்பனை கணக்கு தாக்கல் செய்ய வேண்டியவர்களும் மறுமாதம் கடைசி தேதிக்குன் கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் கேரளத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவுடன் வான்வழியே கற்றிப்பார்த்தார் இவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக இடுக்கியில் தரையிறங்க முடியாததால் இக்குழவினர் வயநாடு சென்று நிலவரங்களை மறுஆய்வு செய்தனர்

இது அல்லாது முதலமைச்சர் நிவாரண நிதியின் கீழ் தனிக் கணக்கு தொடக்கப்பட்டு கேரள அரசின் நிவாரணப் பணிகளுக்கு நன்கொடை திரட்டப்படும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கேரள மக்களும் நம் சகோதரர்கன்தான் என்பதால் புதுவை மக்கள் பணமாகவும் பொருளாகவும் நன்கொடை கொடுத்து உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருப்பதால் மக்கள் நலத் திட்டங்களை துணைநிலை ஆளுநர் தடுக்கக்கூடாது என்றார் இலவச அரிசி சென்டாக் நிதயுதவி போன்ற திட்டங்களை தடுக்க துணைநிலை ஆளுநர் முயலுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் துணைநிலை ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் இல்லை என்பதால் துணைநிலை ஆளுநரின் சொந்த உத்தரவுகளை அதிகாரிகள் நிறைவேற்றத் தேவையில்லை என அண்மையில் தாம் கூறியதைத் தொடர்ந்து புதுவையின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் ஒத்துழைப்பது இல்லை என துணைநிலை ஆளுநர் ட்விட்டரில் குற்றச்சாட்டு வெளியிட்டதை திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி பொறியியல் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதே போல கால்நடை மருத்துவகல்லூரியை வேளாண் அறிவியல் மையத்துடன் ஒருங்கிணைத்து பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் புதுவையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி விரைவிலேயே கருணாநிதிக்கு ஆளுயர வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்தார் இது தொடர்பாக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிப் பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைக்கப்படுவதாகவும் சிலை அமைய உள்ள இடத்தை இக்குழுவினர் திர்மானிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி மத்திய பல்லைக்கழகத்தில் கருணாநிதி பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காவில் தலா ஒரு சாலைக்கு கருணாநிதியின் பெயர் துட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காரைக்கால் பட்ட மேற்படிப்பு மையத்திற்கும் கருணாநிதயின் பெயர் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் இந்தியாவிற்காகவும் மனித குலத்திற்காகவும் புதுமைகளை அதிகம் படைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் ஏற்றுமதி திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மிதவண்டி மூலம் நகரை சுற்றி வந்து தூய்மை நிலவரங்களை ஆய்வு செய்தார் துணைநிலை ஆளுநர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் அவருடன் ஒத்துழைக்க தாம் தயார் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்